தீவிரவாதி மசூத் அசாரை சர்வதேச பயங்கரவாதிகள் பட்டியலில் சேர்த்தள்ளதாக ஐ நா பாதுகாப்பு சபை அறிவித்துள்ளது

இந்த கொடுரத் தாக்குதலுக்கு குடியரசுத் தலைவர் உள்ளிட்டோர் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர்

மீட்புக் குழுவினர் உஷார்படுத்தப்பட்டுள்ளனர்

பிரிவில் இந்தியாவின் அபூர்வி சண்டேலா முதலிடத்தை பிடித்துள்ளார்

எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள் மும்பை மற்றும் புல்வாமா பயங்கரவாத தாக்குதல்களுக்கு பாகிஸ்தானில் இருந்து செயல்பட்ட ஜெய்ஷ் இ முகமது அமைப்பின் தலைவன் மசூத் அசாரை சர்வதேச பயங்கரவாதிகள் பட்டியலில் சேர்த்துள்ளதாக ஐ நா பாதுகாப்பு சபை அறிவித்துள்ளது முன்னர் மசூத் அசாரை சர்வதேச பயங்கரவாதிகள் பட்டியலில் சேர்ப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வந்த சீனா இந்தியா தொடர்ந்து வலியுறுத்தியதை அடுத்து இதற்கான தனது ஒப்புதலை தெரிவித்தது இந்த தகவலை தமது டுவிட்டரில் தெரிவித்துள்ள ஐ நா சபைக்கான இந்திய தூதர் திரு சையத் அக்பருதீன் இது இந்திய வெளியுறவுத் துறையின் முயற்சிக்கு கிடைத்த மிகப்பெரும் வெற்றி என்றும் பெரிய மற்றும் சிறிய நாடுகள் ஒன்றிணைந்து இந்தியாவின் கோரிக்கைக்கு ஐ நா சபையில் ஆதரவு அளித்ததையும் சுட்டிக்காட்டியுள்ளார்

நக்ஸலைட்கள் அப்பகுதியில் உள்ள வாகனங்கள் மீது தீ வைப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து அவற்றை பார்வையிடுவதற்காக சென்ற காவலர்கள் வாகனத்தின் மீது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இந்த தாக்குதல் சும்பவத்திற்கு குடியரசுத் தலைவர் குடியரசுத் துணைத் தலைவர் பிரதமர் காங்கிரஸ் தலைவர் உள்ளிட்டோர் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் இந்தத் தாக்குதலை வன்மையாக கண்டித்துள்ளார் உயிரிழந்த காவலர்களின் குடும்பத்தினருக்கு இரங்கலை அவர் தெரிவித்துள்ளார் அமைதியையும் வளர்ச்சியையும் சீர்குலைக்கும் வகையில் இந்தத் தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாகவும் இதனை கண்டிப்பதாகவும் குடியரகத் துணைத் தலைவர் திரு வெங்கய்யா நாயுடு கூறியுள்ளார்

மத்திய உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத்சிங் மகாராஷ்டிர முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இந்த தாக்குதல் குறித்த விவரங்களை கேட்டறிந்தார்காவலர்களின் உயிர் தியாகம் வீணாகாது என்றும் அவர் தெரிவித்தார் மகாராஷ்டிர அரசுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் உறுதி அளித்தார் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி உயிரிழந்த காவலர்களின் குடும்பத்தினருக்கு தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார் மக்களவைத் தேர்தலில் நான்கு கட்ட வாக்குப் பதிவு முடிவடைந்துள்ள நிலையில் எஞ்சியுள்ள மூன்று கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திரமோடி உத்தரப் பிரதேச மாநிலம் அம்பேத்கர் நகர் மாவட்டத்தில் வாக்கு சேகரித்தார் நாட்டின் பாதுகாப்புக்கு தமது அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக அவர் கூறினார் மேற்குவங்க மாநிலம் கல்யாணியில் பிரச்சாரம் மேற்கொண்ட பிஜேபி தலைவர் திரு அமித் ஷா தேசிய அளவில் குடியுரிமை பதிவேடு தயாரிக்கப்பட்டு வெளிநாட்டில் இருந்து ஊடுருவி வருபவர்கள் முற்றிலுமாக தடுக்கப்படுவார்கள் என்றார் சீதாபூரில் பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி தங்கள் கட்சி ஆட்சிக்கு வந்தால் இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு உறுதி செய்யப்படும் என்றார் பிரதமர் திரு மோடி ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு நாடு வளர்ச்சி பெறவில்லை என்று அவர் கூறும் குற்றச்சாட்டை திட்டவட்டமாக மறுப்பதாகவும் திரு ராகுல்காந்தி குறிப்பிட்டார்

ஃபோனி புயல் அதி தீவிர புயலாக உருவெடுத்துள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையத்தின் புயல் எச்சரிக்கை பிரிவுத் தலைவர் திரு புவியரசன் கூறியுள்ளார் இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த புயல் நாளை மறுநாள் ஒடிஷா மாநிலம் பூரி அருகே கரையை கடக்க உள்ளதாக தெரிவித்தார்

ஃபோனி புயலை சமாளிக்கத் தேவையான அனைத்து முன்னேற்பாடுகளும் தயார் நிலையில் இருப்பதாக இந்திய கடற்படையின் கிழக்கு பிராந்தியம் தெரிவித்துள்ளது தேசிய பேரிடர் மீட்புப் படையினரும் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்கும்படி உஷார்படுத்தப்பட்டுள்ளனர் இதனையடுத்து நிலைமையை உன்னிப்பாக கண்காணிக்கும் பணியை அவர்கள் மேற்கொண்டுள்ளதாக செய்திக் குறிப்பு ஒன்றில் பேரிடர் மீட்புப் படையினர் தெரிவித்துள்ளனர்

தமிழகம் ஆந்திரப் பிரதேசம் ஒடிசா மாநில கரையோர பகுதிகளிலும் கண்காணிப்பில் அவர்கள் ஈடுபட்டுள்ளனர்

இது மார்ச் மாதத்தை விட ஏழாயிரம் கோடி ருபாய் அதிகமாகும் என்று மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது

பிரதமர் திரு நரேந்திரமோடி தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறவில்லை என தேர்தல் ஆணையம் கூறியிருப்பது ஏற்றுக்கொள்ளும் வகையில் இல்லை என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு சீதாராம் யெச்சூரி கூறியுள்ளார் இதுதொடர்பாக தேர்தல் ஆணையத்திற்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் நாட்டின் பல பகுதிகளிலும் பிரதமர் திரு மோடி நடத்தை விதிமுறைகளை மீறி செயல்பட்டதாக புகார் அளித்துள்ள போதிலும் அவற்றில் எந்த ஒரு புகார் மீதும் நடவடிக்கை எதுவும் எடுக்கப்படவில்லை என்று குறிப்பிட்டுள்ளார்

இந்நாளையொட்டி குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் பிரதமர் திரு நரேந்திரமோடி ஆகியோர் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் மகராஷ்டிராவும் குஜராத்தும் வரும் ஆண்டுகளில் வளர்ச்சியையும் செழிப்பையும் காண்பதற்கு தமது வாழ்த்துக்களைத் தெரிவித்துக் கொள்வதாக குடியரசுத் தலைவர் கூறியுள்ளார் புதிய படைப்புகளை உருவாக்குதல் தொழில் வளா்ச்சி மற்றும் துணிச்சலை காட்டுவதிலும் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சியை அடைவதிலும் குஜராத் மக்கள் சிறப்பான பங்காற்றியிருப்பதாக பிரதமா் திரு நரேந்திரமோடி தமது வாழ்த்துச் செய்தியில் கூறியுள்ளார்

இந்நாளையொட்டி அம்மாநில ஆளுநர் திரு வித்யாசாகர் ராவ் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார்

சா்வதேச தொழிலாளா் தினம் இன்று கொண்டாடப்பட்டது உலகம் முழுவதிலும் உழைப்பாளிகளின் சிறப்பை கொண்டாடும் விதத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன சமுதாயத்தில் பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவித்து ஒருமைப்பாட்டை பாதுகாப்பது இந்த ஆண்டுக்கான கருப்பொருளாகும் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத்கோவிந்த் நாட்டின் வளர்ச்சிக்கு அடித்தளமாக உள்ள எண்ணற்ற உழைப்பாளிகளின் பங்களிப்பை நாடு கொண்டாடுவதசவும் அவா்களின் நலனை பாதுகாக்க அரசு உறுதிபூண்டுள்ளதாகவும் கூறியுள்ளார் குடியரசுத் துணைத்தலைவா் திரு வெங்கையா நாயுடு நாட்டை நிர்மாணிக்கும் பணியில் தொழிலாளர்களின் பங்களிப்பு போற்றத்தக்கது என்று குறிப்பிட்டுள்ளார்